கூடாது என்று மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இதுதொடர்பாக மக்கள் தங்களது கருத்துக்களை தெரிவிக்கும் வகையில் வழிகாட்டு நெறிமுறைகளை உருவாக்குமாறு மத்திய அரசை உச்சநீதிமன்றம் கேட்டுக் கொண்டுள்ளது

படையினர் மற்றும் அசாம் ரைபிள் படையினர் பணியமர்த்தப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நூத் சிங் தெரிவித்துள்ளார்

தளர்த்தும் அமெரிக்காவின் முடிவை இந்தியா வரவேற்றுள்ளது இனி விரிவான செய்திகள் அசாம் மாநிலத்தில் வெளியிடப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பின் வரைவு பட்டியலின் அடிப்படையில் எந்த ஒரு நபர் மீதும் நடவடிக்கை எடுக்க கூடாது என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது இத்தொடர்பான மனுவை இன்று விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் திரு ரஞ்சன் கோகோய் மற்றும் திரு நாரிமன் ஆகியோர் அடங்கிய அமர்வு இந்த வரைவு பட்டியலில் மக்கள் தங்களது கருத்துக்கள் மற்றும் எதிர்ப்புகளை தெரிவிக்க ஏதுவாக வழிகாட்டு நெறிமுறைகளை உருவாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மத்திய அரசை அறிவுறுத்தியுள்ளது

பட்டியலில் விடுபட்டுள்ள நபர்கள் தங்களது பெயரை சேர்க்க போதிய வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது அசாம் தேசிய மக்கள் தொகை பதிவேடு குறித்த பிரச்சனை விவாதிக்கப்படாமல் மாநிலங்களவை ஒத்தி வைக்கப்பட்டதற்கு பிஜேபி யே காரணம் என்று காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது நாடாளுமன்ற வளாகத்திற்கு வெளியே செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் முத்த தலைவர்களில் ஒருவரான திரு ஆனந்த் சர்மா இப்பிரச்சனை குறித்து பிஜேபி தலைவர் திரு அமித் ஷா தெரிவித்த கருத்துக்களால் அவை நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டதாக குறைகூறினார் தேசிய மக்கள் தொகை பதிவேடு பட்டியல் தயாரிக்கும் முறை குறித்து தாங்கள் கேள்வி எழுப்பியதாகவும் ஆனால் பிஜேபி தங்களது கருத்துக்களை திரித்து கூறுவதாகவும் திரு ஆனந்த் சர்மா தெரிவித்தார் அசாமில் வெளியிடப்பட்ட தேசிய மக்கள் தொகை பதிவேடு ஒரு வரைவு பட்டியல் தான் என்றும் இறுதி பட்டியல் அல்ல என்றும் பிஜேபி தலைவர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார் புத்தில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இப்பட்டியலில் இடம்பெறாதவர்கள் தங்களது குடியுரிமையை நிரூபிக்க போதிய வாய்ப்புகள் வழங்கப்படும் என்று கூறினார் இறதிப் பட்டியல் வெளியிடுவதற்கு முன் மக்களின் கருத்துக்கள் மற்றும் எதிர்ப்புகள் முறையாக பரிசீலிக்கப்படும் என்றும் அவர் கூறினார் நாட்டின் பாதுகாப்பு மற்றும் எல்லையை பாதுகாப்பதை நோக்கமாக கொண்டு இந்த மக்கள் தொகை பதிவேடு தயாரிக்கப்படுவதாக அவர் தெரிவித்தார் இப்பிரச்சனையை காங்கிரஸ் அரசியலாக்கி வருவதாக திரு அமித் ஷா குற்றம் சாட்டினார் இந்த மக்கள் தொகை பதிவேடு குறித்து மாநிலங்களவையில் பல்வேறு தலைவர்கள் பேசிய போதிலும் இது ஒரு வரைவு பட்டியல் என்பதை ஒருவரும் குறிப்பிடாதது தமதுக்கு வியப்பு அளிப்பதாக அவர் தெரிவித்தார் பங்களாதேஷில் இருந்து சுட்ட விரோதமாக குடியேறுபவர்களுக்கு எதிராக தமது கட்சி தொடர்ந்து போராடி வருவதாக திரு அமித் ஷா கூறினார் தேசிய மக்கள் தொகை பதிவேட்டிற்கு எதிராக பேசி வரும் காங்கிரஸ் திரிணாமுல் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் பங்களாதேஷ் லிருந்து சட்ட விரோதமாக நாட்டிற்குள் குடியேறும் நபர்கள் குறித்த தங்களது நிலைபாட்டை தெளிவுப்படுத்த வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார் அசாமில் வெளியிடப்பட்ட தேசிய மக்கள் தொகை பதிவேடு தொடர்பாக மாநிலங்களவையில் நடைபெற்ற விவாதம் தமக்கு கவலையளிப்பதாக மாநிலங்களவைத் தலைவர் திரு வெங்கப்யா நாயுடு தெரிவித்துள்ளார் மாநிலங்களவை இன்று ஒத்தி வைக்கப்பட்டபின் எதிர்க்கட்சித் தலைவர் திரு குலாம்நபி ஆசாத்தை தமது அறைக்கு வரவழைத்து இதுகுறித்து விவாதித்தார் இப்பிரச்சளை குறித்து அவையில் விவாதம் நடத்த கேள்வி நேரத்தை முதல் முறையாக தாம் ரத்து செய்த போதிலும் எதிர்க்கட்சியினர் அவையில் விவாதம் நடத்தவோ அரசின் விளக்கத்தை தெரிவிக்கவோ அனுமதிக்கவில்லை என்று திரு வெங்கய்யா நாயுடு தெரிவித்தார் இருப்பினும் சில எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அவையில் நடந்தகொண்ட விதம் தமக்கு கவலையளிப்பதாக திரு குலாம்நபி ஆசாத்திடம் அவர் கூறினார் நடத்தவிடாமல் எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டே இடையூறு செய்து வருவதாகவும் அவையை இசு மிகவும் துரதிருஷ்டவசமானது என்றும் திரு வெங்கய்யா நாயுடு கூறினார் நாட்டின் எட்டு முக்கிய தொழில் நிறவனங்களின் வளர்ச்சி கடந்த ஏழு மாதத்தில் ஆறு புள்ளி ஏழு சதவீத வளர்ச்சியை எட்டியுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சகம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் நிலக்கரி எண்ணெய் கத்திகிட்டு உரம் எஃகு மற்றும் சிமெண்ட உள்ளிட்ட எட்டு துறைகளில் உற்பத்தி அதிகரித்துள்ளதையடுத்து இந்த வளர்ச்சி ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த ஆண்டு மே மாதத்தில் முக்கிய தொழில் துறைகளின் வளர்ச்சி மூன்று புள்ளி ஆறு சதவீதமாக இருந்ததாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் தொழில் துறையின் வளர்ச்சி ஆறு புள்ளி ஒன்பது சதவீதமாக இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது மக்களவையில் அரசுக்கு எதிராக காங்கிரஸ் மற்றும் எதிர்க்கட்சிகள் கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மூலம் எதிர்க்கட்சிகளின் எண்ணங்கள் குறித்து விளக்க தமக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டதற்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் பிஜேபி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு கூட்டம் பிரதமர் தலைமையில் இன்று நடைபெற்றது இக்கூட்டத்தில் பேசிய பிரதமர் எதிர்க்கூட்சிகளின் நம்பிக்கையில்லா தீர்மானம் அவர்களது அரசியல் முதிர்ச்சியின்மையை எடுத்துக் காட்டுவதாக குறிப்பிட்டார் இதனிடையே செய்தியாளர்களிடம் பேசிய நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு அனந்த்குமார் நம்பிக்கையில்லா தீர்மானம் தோல்வியளடயவதற்கு தேசிய ஜனநாயகக் கூட்டணியில் உள்ள கட்சிகள் உதவியதாக தெரிவித்தார் இக்கூட்டத்தில் பிஜேபி தலைவர் திரு அமித் ஷா மத்திய அமைச்சர்கள் திரு நிதின் கட்கரி திருமதி சுஷ்மா ஸ்வராஜ் உட்பட அக்கட்சியின் உயர்மட்ட தலைவர்கள் பங்கேற்றனர் சென்னை காவேரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுவரும் திமுக தலைவர் திரு மு கருணாநிதியை காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தி இன்று நேரில் பார்த்து உடல்நலம் குறித்து விசாரித்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் திரு கருணாநிதியின் உடல்நிலை சீராக இருப்பதாகவும் அவர் விரைவில் நலம் பெற பிரார்த்திப்பதாகவும் கூறினார் திரு ராகுல்காந்தி மருத்துவமனையில் திரு கருணாநிதியை சந்தித்த புகைப்படத்தையும் திமுக வெளியிட்டுள்ளது இதனிடையே திரு கருணாநிதியின் உடல்நிலை படிப்படியாக சீரடைந்து வருவதாக மருத்துவமனை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் உள்ளாட்சித் தேர்தலுக்கான கால அட்டவணையை வரும் திங்கட்கிழமைக்குள் தாக்கல் செய்யாவிட்டால் நீதிமன்ற அவமதிப்பின் பேரில் உத்தரவிட நேரிடும் என்று மாநில தேர்தல் ஆணையத்தை சென்னை உயர்நீதிமன்றம் எச்சரித்துள்ளது உள்ளாட்சித் தேர்தலை நடத்துவது குறித்து இரண்டு முறை உத்தரவிட்டிருந்தும் மாநில தேர்தல் ஆணையம் இதற்கான நடவடிக்கையை எடுக்கவில்லை என்று கூறி திமுக சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட நீதிமன்ற அவமதிப்பு தொடர்பான மனு இன்று தலைமை நீதிபதி செல்வி இந்திரா பானர்ஜி நீதிபதி திரு கந்தர் ஆகியோர் கொண்ட அமர்வு முன் விசாரணைக்கு வந்தது நீதிமன்றம் உத்தரவிட்டதள் பேரில் மாநில தேர்தல் ஆணையர் திரு மாலிக் பெரோஸ்கான் செயலர் திரு ராஜசேகரன் ஆகியோர் இன்று நேரில் ஆஜராகியிருந்தனர் தமிழகத்தில் தொகுதி மறுசீரமைப்பு பணிகள் நடந்து கொண்டிருப்பதாகவும் அது முடிந்தவுடன் உள்ளாட்சி தேர்தலுக்கான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டு தேர்தல் நடைமுறைகள் தொடங்கப்படும் என்றும் மாநில தேர்தல் ஆணையத்தின் சார்பில் தெரிவிக்கப்பட்டகி இந்த விளக்கத்தை ஏற்க மறுத்த நீதிபதிகள் தமிழகத்தில் உள்ளாட்சித் தேர்தலுக்கான கால அட்டவணையை வரும் திங்கட்கிழமையன்று கட்டாயம் தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டு வழக்கை திங்கட்கிழமைக்கு ஒத்திவைத்தனர் தேர்தல் அட்டவணை தாக்கல் செய்யாவிட்டால் மாநில தேர்தல் ஆணையர் திரு மாலிக் பெரோஸ்கான் செயலர் திரு ராஜசேகரன் ஆகியோர் மீது நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் நீதிபதிகள் எச்சரிக்கை விடுத்தனர் நாட்டிற்குள் ரோஹிங்யா அகதிகள் சட்ட விரோதமாக நுழழவதை தடுக்க எல்லை பாதுகாப்புப் படை மற்றும் அசாம் ரைபிள் படையினர் பணியமர்த்தப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் மக்களவையில் கேள்வி நேரத்தின்போது இதுகுறித்து பதிலளித்த அமைச்சர்

மேலும் அவர்களின் அடையாள அட்டைகள் மற்றும் பயோ மெட்ரிக் தகவல்களை சேகரிக்குமாறு மாநில அரசுகள் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் ரோஹிங்யா அகதிகளின் தகவல்கள் குறித்து மாநில அரசுகள் அளிக்கும் அறிக்கை வெளியுறவுத்துறை அமைச்சகத்திற்கு அனுப்பப்பட்டு அவர்களை தங்களது நாட்டிற்கு திருப்பி அனுப்புவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் கூறினார் இந்தியாவிற்கு உயர் தொழில்நுட்பப் பொருட்கள் விற்பனை செய்வது தொடர்பான ஏற்றுமதி கட்டுப்பாடுகளை தளர்த்தும் அமெரிக்காவின் முடிவை இந்தியா வரவேற்றுள்ளது இதனை விரைவில் செயல்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் என்று இந்தியா எதிர்பார்ப்பதாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக் குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியாவை நிலையான வர்த்தக அங்கீகாரம் பெற்ற முதல்நிலை நாடாக அமெரிக்கா அறிவித்துள்ளது இதன்மூலம் இந்தியா அமெரிக்காவிடமிருந்து அதிநவீள மற்றும் மிகவும் ரகசியமான தொழில்நட்பங்களை பெறுவதற்கு வகை செய்யப்பட்டுள்ளது பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது குதந்திரதின உரைக்கு பொது மக்கள் தங்களது கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகளை தெரிவிக்குமாறு கேட்டுக் கொண்டுள்ளார்

ராஜஸ்தானில் உள்ள ஜெய்ப்பூர் நகரத்தை உலக பாரம்பரிய சின்னமாக அங்கீகரிக்கயுனஸ்கோ திட்டமிட்டுள்ளது மாநிலங்களவையில் இன்று கேள்வி ஒன்றிற்கு கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு மகேஷ் சர்மா எழுத்து மூலம் அளித்த பதிலில் இதனை தெரிவித்துள்ளார் சுவர் நகரமான ஜெய்ப்பூர் உலக பாரம்பரிய சின்னமாக அங்கீகரிக்கப்படுவது பெருமையளிக்கும் விஷயம் என்று அமைச்சர் கூறியுள்ளார்

மகளிர் ஒற்றையர் பிரிவு இரண்டாவது சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் பி வி சிந்து இந்தோனேஷியாவின் பிட்ரியானி யை எதிர்கொள்கிறார்